இந்தியருக்கும் பெருமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இப்பணியில் ஈடுபட்ட விஞ்ஞானிகளுக்கு அவர் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளார்

மக்களுக்கு செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வரதன் கூறியுள்ளார்

குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இந்த இரு தடுப்பூசிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கலாம் என்று முன்னதாக நிபுணர்குழு பரிந்துரை செய்திருந்தது இந்நிலையில் மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகத்தின் தலைமை இயக்குநர் டாக்டர் சோமானி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நிபுணர் குழுவின் பரிந்துரைகள் பரிசீலிக்கப்பட்டதாக தெரிவித்தார் இரு மருந்துகளின் தரம் மற்றும் பரிசோதனை விவரங்கள் தொடர்பாக ஆய்வு செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த தடுப்பூசிகளை இரண்டு முறை வழங்கவேண்டும் என்றும் அவர் கூறினார் இவற்றை இரண்டு முதல் எட்டு டிகிரி செல்சியஸ் வரையிவான வெப்பநிலையில் பராமரிக்கவேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்

உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இரு தடுப்பூசிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்ட விஞ்ஞானிகள் ஆர்வத்துடன் செயலாற்றுவதை இது எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார்

மக்களின் உயிரை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்ட அவர்களுக்கு தேசம் உணர்வுபூர்வமாக நன்றி செலுத்துவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கோவாக்சின் தடுப்பு மருந்து குறித்து பாரத் பையோ டெக் நிறுவனத்தின் இணை மேலாண்மை இயக்குநர் திருமதி துசித்ரா எல்லா பங்கேற்கும் நேர்காணல் சென்ளை அதில இந்திய வானொலியின் அலைவரிசை ஒன்றில் இன்றிரவு ஒன்பது மணிக்கு ஒலிபரப்பாகிறது மாநில செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ள இந்த நேர்காணலில் உடன் உரையாடுகிறார் ஊடகவியலாளர் சுமித்ரா ரத்னம் அரை மணிநேரம் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும்

இதனிடையே நாட்டில் முதல்கட்டமாக ஒரு கோடி மருத்துவப் பணியாளர்கள் மற்றும் இரண்டு கோடி முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்த திட்டமிடப் பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது தடுப்பூசி செலுத்துவது தொடர்பான விரிவான நடைமுறைகள் இறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது நடப்பு ராபி பருவத்தில் நாட்டின் உணவு தானிய உற்பத்தி கடந்த ஆண்டை விட அதிக அளவில் இருக்கும் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில் விவசாயிகளின் கடும்உழைப்பு காரணமாக கரீஃப் பருவத்தில் உணவு தானிய உற்பத்தி சாதனை அளவை எட்டியதாக கூறியுள்ளார்

கடந்த ஆண்டைவிட இது நான்கு சதவீதம் அதிகம் என்றும் அவர் கூறினார்

புதிய வேளாண் சீர்திருத்தங்கள் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாயி நிதிஒதுக்கீடு போன்ற அரசின் திட்டங்கள் வேளாண் துறையை வலுப்படுத்தி விவசாயிகளுக்கு அதிக பலன் அளித்து வருவதாக அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறினார் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் சமமான முக்கியத்துவத்தை அரசு வழங்கி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் காவல்துறையில் பணியாற்றும் நாய்கள் குறித்த இதழை முதல் முறையாக மத்திய அமைச்சர் வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் நாட்டில் காவல்துறையில் பணியாற்றும் நாய்களின் சேவையை மேம்படுத்தும் வகையில் இந்த இதழ் அமைந்துள்ளதாக தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பை உறுதிபடுத்த அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார் மக்களின் பாதுகாப்பிற்காக செயற்கைக்கோள்கள் மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவதைப் போன்றே பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் காவல்துறையில் நாய்கள் படை பங்களிப்பை சுசுய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் போதைப்பொருட்களை கண்டறியவும் தீவிரவாதத்திற்கு எதிராக போரிடவும் காவல்துறை நாய்களை சிறப்பாள முறையில் பயன்படுத்த முடியும் என்று திரு அமித் ஷா தெரிவித்தார் முதல் முறையாக வெளியிடப்பட்டுள்ள இந்த இதழ் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் அக்டோபர் மாதங்களில் வெளியிடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது

நாடு முழுவதும் தற்போது இரண்டு வட்சத்து நாற்பத்து ஏழாயிரத்து இருநுற்று இருபது பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

எல்லையில் பணியாற்றும் ரானுவ வீரர்கள் மனஉறுதியுடன் திறம்பட பணியாற்றி வருவதாக முப்படைகளின் தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் கூறியுள்ளார் அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் எல்லைப்பகுதிக்கு நேரடியாக சென்ற அவர் இந்தோ திபெத் காவல் படையினர் மற்றும் அங்கு பணியில் உள்ள சிறப்பு படையினருடனும் கலந்துரையாடினார் எல்லையில் விழிப்புடன் சிறந்தமுறையில் வீரர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்தியப்படைகள் அனைத்து சூழல்களையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் புயலால் பாதிக்கப்பட்ட ஃபிஜி தீவுகளுக்கு இந்தியா பல்வேறு கட்டங்களாக நிவாரணப் பொருட்களை வழங்கி வருவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது

இந்நிலையில் முதல்கட்டமாக நேற்று ஆறு டன் நிவாரணப்பொருட்கள் அந்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாம்கட்டமாக வரும் ஆறாம் தேதி நிவாரணப்பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மற்றவர்களையும் மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதனிடையே ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் பல பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழையுடன் கடும் பளிப்பொழிவும் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கடந்த மாதத்தில் சரக்கு போக்குவரத்து மூலம் ரயில்வே துறைக்கு ஆறு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளது

இது முந்தைய ஆண்டை விட எட்டு புள்ளி ஐந்து நான்கு சதவீதம் அதிகமாகும்

ரயில்கள் மூலம் சரக்குகள் கொண்டு செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சலுகைகளை ரயில்வே துறை அறிவித்துள்ளது ஒடிசா மாநிலத்தில் வரும் எட்டாம் தேதி முதல் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான வகுப்புகள் நேரடியாக தொடங்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வகுப்புகள் நடத்தப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது

யுரேனியம் செறிவுட்டும் அளவை இருபது சதவீதம் அளவுக்கு உயர்த்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகமை தெரிவித்துள்ளது